நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியதையடுத்து மூன்றாவது நீதிபதியின் விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளது

நிலையங்களை மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று தொடங்கி வைத்தார் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி ரஷ்யாவின் மாஸ்கோ நகரில் இன்றிரவு தொடங்குகிறது

மற்றொரு நீதிபதியான சுந்தர் தகுதி நீக்கம் செல்லாது என்று கூறியுள்ளார் மூன்றாவது நீதிபதி தீா்ப்பு அளிக்கும் வரை இந்த தொகுதிகளில் தேர்தல் நடத்துவதற்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடை நீடிக்கும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது இந்த வழக்கை விசாரிக்க உள்ள மூன்றாவது நீதிபதி யார் என்பதை தலைமை நீதிபதிக்கு அடுத்த மூத்த நீதிபதியான திரு குலுவாடி ரமேஷ் அறிவிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

நடப்பு ஆண்டில் ஆறு கோடி ரூபாய் செலவில் சிறு தானிய பயிர்கள் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் வாழை சாகுபடியில் சிக்கன நீர் மேலாண்மை திட்டத்தின் கீழ்

கிருஷ்ணகிரி திண்டுக்கல் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் தோட்டக்கலை பயிற்சி மையத்தில் தோட்டக்கலை அறிவியல் சா்ந்த இரண்டு ஆண்டு பட்டயப்படிப்பு நடப்பு கல்வி ஆண்டு முதல் தொடங்கப்படும்

கைத்தறி நெசவாளா் நலனுக்கான பல்வேறு அறிவிப்புகளையும் முதலமைச்சா் வெளியிட்டார்

சுட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது இதனைத் தெரிவித்த அவர் முதற்கட்டமாக நான்கரை லட்சும் வீடுகள் கட்டப்படும் என்றார் ஒவ்வொரு வீட்டிற்கும் மத்திய அரசு ஒன்றரை வட்சம் ருபாயும் பயனாளிகள் ஒன்றரை வட்சம் ருபாயும் மாநில அரசு சார்பில் ஏழரை வட்சம் ரூபாயும் ஒதுக்கீடு செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தை நாட்டிலேயே தமிழகம்தான் அதிக அளவில் பயன்படுத்திக் கொண்டுள்ளதாகவும் திரு பன்னீர்செல்வம் தெரிவித்தார்

இதன்படி காஞ்சிபுரம் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனை எட்டரை கோடி ருபாய் செலவில் விபத்து காய சிகிச்சை ஒப்புயர்வு மையமாக தரம் உயர்த்தப்படும் என்றார் இதுதவிர திருவள்ளூர் திண்டிவனம் சூளகிரி ஸ்ரீபெரும்புதூர் மருத்துவமனைகளில் விபத்து மற்றம் அவசர சிகிச்சை மையங்கள் ஏற்படுத்தப்படுவதுடன் சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையின் விபத்து மற்றும் அவசர சிகிச்சைப் பிரிவு நவீனப்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார்

உலக ரத்தக் கொடையாளர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது இதையொட்டி சென்னை ஆளுநர் மாளிகையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநரும் செஞ்சிலுவைச் சங்க மாநிலத் தலைவருமான திரு பன்வாரிவால் புரோஹித் செஞ்சிலுவை சங்க தமிழ்நாடு கிளையின் நடமாடும் ரத்த வங்கி மற்றும் நடமாடும் மருத்துவ ஊர்தியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதேபோன்று மதுரை தஞ்சிவூர் விழுப்புரம் அரியலூர் நாகர்கோவில் உள்ளிட்ட இடங்களில் ரத்த தான விழிப்புணர்வு பேரணிகள் நடத்தப்பட்டதுடன் ரத்த தானமும் வழங்கப்பட்டது வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்வதன் மூலமே வன்முறைச் சம்பவங்களை ஒழிக்க முடியும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சத்தீஸ்கர் மாநிலம் பிலாயில் நடைபெற்ற பொதுக் கூட்டத்தில் பேசிய அவர் தமது தலைமையிலான மத்திய அரசு மக்களிடம் நம்பிக்கைச் குழலை ஏற்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது என்றார் சத்தீஸ்கர் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசும் மாநில பிஜேபி அரசும் செயல்படுத்திய பல்வேறு திட்டங்களை பட்டியலிட்ட பிரதமர் வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்வதன் மூலம் மக்களிடம் ஏற்படும் நம்பிக்கை தீவிரவாதம் எத்தகைய வடிவில் வந்தாலும் அதனை முறியடிக்கும் திறன் பெற்றதாக இருக்கும் என்று தெரிவித்தார் முன்னதாக பிலாயில் மேம்படுத்தப்பட்ட உருக்காலையை நாட்டுக்கு அர்ப்பணித்த பிரதமர் பிலாய் ஐஐடி நிறுவனத்தின் புதிய கட்டிடத்திற்கும் அடிக்கல் நாட்டினார் மேலும் மத்திய அரசின் உடான் திட்டத்தின் கீழ் ஜக்தால்பூர் ராய்ப்பூர் நகரங்களுக்கு இடையிலான விமான சேவையையும் பிரதமர் தொடங்கி வைத்தார்

முன்னதாக நெய்வேலி என்எல்சி இண்டியா நிறுவனத்தில் தூய்மை இந்தியா திட்ட பள்ளி மாணவர்களின் ஊர்வலத்தையும் அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தொடங்கி வைத்தார் மத்திய அரசு மாற்றுத் திறனாளிகள் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டு செயல்படுவதாக மத்திய நிதி மற்றும் கப்பல்துறை இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் புதிய தொழிற்சாலைகள் தொடங்கப்படக் கூடாது என்பதற்காக சிலர் தவறான பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளதாகத் தெரிவித்தார் அத்தகைய நபர்கள் மாநிலத்தின் தொழில் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் முன்னதாக மத்திய சமூகநீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை மற்றும் தமிழக அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் மாற்றுத் திறனாளிகளுக்கான உபகரணங்கள் வழங்கும் விழா திருப்பூரில் நடைபெற்றது இதில் மத்திய சமூகநீதித்துறை இணையமைச்சர் திரு கிருஷ்ணபால் குர்ஜார் மற்றும் திரு பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினர் தமிழகத்தில் கிழக்கு கடலோரப் பகுதிகளில் அமலில் இருந்த மீன்பிடி தடைக்காலம் இன்றடன் நிறைவடைகிறது இதையடுத்து பழவேற்காடு முதல் கன்னியாகுமரி வரையிலான வங்கக் கடலோர பகுதி மீனவர்கள் நாளை கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்ல ஆயத்தமாகியுள்ளனர்

படுகாயமடைந்து கோவை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வப்பட்ட ஒருவர் வழியிலேயே உயிரிழந்தார்

இன்று நடைபெற உள்ள முதல் ஆட்டத்தில் ரஷ்யா சவுதி அரேபியாவை எதிர்கொள்கிறது இப்போட்டி இந்திய நேரப்படி இரவு எட்டரை மணிக்கு தொடங்குகிறது